போக்சோ சுட்டத்தின்கீழ் தண்டனை பெற்றவர்கள் கருணை மனு அளிக்க அச்சுட்டத்தில் இடமில்லை என்று குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார்

இனி விரிவான செய்திகள் போக்சோ சட்டத்தின்கீழ் தண்டனை பெற்றவர்கள் கருணை மனு அளிக்க அச்சட்டத்தில் இடமில்லை என்று குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் ராஜஸ்தானில் சமூக மாற்றத்திற்கு மகளிருக்கான அதிகாரங்கள் என்ற தேசிய மாநாட்டை இன்று தொடங்கி வைத்து அவர் உரையாற்றினார் சமூகத்தில் மாற்றத்தை உருவாக்க மகளிருக்கு அதிகாரம் வழங்குவதன் மூலமே சாத்தியம் ஆகும் என்று குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார் மகளிரின் பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினை என்றும் அவர்களின் பாதுகாப்பிற்காக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டபோதிலும் மேலும் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியது அவசியமாகிறது என்று குறிப்பிட்டார் மகளிரை மதிக்க கற்றுத்தரவேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் இருப்பதாக திரு ராம்நாத் கோவிந்த் கூறினார் ஐதராபாத்தில் பெண் கால்நடை மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட நான்கு பேர் தப்பியோட முயன்றபோது காவல்துறையினரால் கட்டு கொல்லப்பட்டனர்

நேற்று நள்ளிரவுக்குப் பின் காவலர்களிடமிருந்து ஆயுதங்களைப் பறித்துக் கொண்டு தப்பியோட முயன்ற போது துப்பாக்கியால் சுட்டதில் அவர்கள் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இதனிடையே சும்பவ நடந்த இடத்திற்கு நேரில் சென்று விசாரணை நடத்த குழு ஒன்றை தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அனுப்பி வைத்துள்ளது இக்குழ சும்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டு விசாரணை நடத்தி விரைவில் அறிக்கை அளிக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது செய்தி ஊடகங்களில் வெளியான தகவலின் பேரிலேயே தன்னிச்சையாக மனித உரிமைகள் ஆணையம் இந்த முடிவை மேற்கொண்டுள்ளது

மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு வேளாண்துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோம் எழுத்து மூலம் அளித்துள்ள பதிலில் விவசாயிகளின் நலன்களுக்காக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார்

விவசாயிகளுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் புதிய திட்டம் ஒன்றை செயல்படுத்த மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சர் தனது பதிலுரையில் தெரிவித்துள்ளார் ஜார்க்கண்ட்டில் நாளை நடைபெறவுள்ள இரண்டாவது கட்ட சட்டப்பேரவைத் தேர்தலுக்காள அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன ஏழு மாவட்டங்களில் உள்ள இருபது தொகுதிகளில் இந்த இரண்டாம்கட்ட தேர்தல் நடைபெறுகிறது

உலகில் உள்ள பத்து தூய்மை வாய்ந்த முக்கிய நதிகளில் கங்கை நதியும் ஒன்று என்று மத்திய அரசு கூறியுள்ளது புதுதில்லியில் இன்று நடைபெற்ற தண்ணீர் தொடர்பான மாநாட்டில் கலந்தகொண்டு உரையாற்றிய மத்திய ஐல்சக்தி அமைச்சர் துறை திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் நதிகளின் தூய்மையை பராமரிக்க அரசு பல்வேறு முக்கிய முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார் கங்கை நதியின் தடையற்ற நீரோட்டம் மற்றும் தூய்மையை பாதுகாக்க மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக அவர் தெரிவித்தார் பாதுகாப்பான குடிநீரை வழங்குவதில் உள்ள பிரக்சினைகள் குறித்து அமைச்சர் கவலை தெரிவித்தார்

ஒருங்கிணைந்த நீர் மேலாண்மையை மேற்கொள்ள வேண்டிய தருணம் இது என்று குறிப்பிட்ட அவர் அதனை வெற்றிகரமாக செயல்படுத்த மக்களின் பங்களிப்பு அவசியம் என்று கூறினார் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் மூத்த பாதுகாப்பு ஆவோசகராக திரு

விஜயகுமா் நியமிக்கப்பட்டுள்ளார்

நக்சல் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் மற்றும் ஜம்மு ஊஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களில் அரசுக்கு அவர் ஆலோசனை வழங்குவார்

அவர் ஓராண்டுக்காலம் இந்த பதவியில் இருப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் காற்று மாசு பிரச்சினைக்கு தேசிய அளவில் நீண்டகால அடிப்படையிலான திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளதாக கற்றுச்சூழல் துறை அமைச்சள் திரு பிரகாஷ் ஜவ்டேகள் தெரிவித்துள்ளாா்

இத்தகைய நகரங்களில் வெவ்வேறு விதமான சூழல் நிலவுவதால் அதற்கேற்ப காற்றில் உள்ள மாசுவின் அளவை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளாா் இந்தியா மொரிஷியஸ் நாடுகளிடையே பரஸ்பரம் இருதரப்பு நலன்கள் சார்ந்த துறைகளில் ஒத்துழைப்பது என ஒப்புக் கொண்டுள்ளன

பிரவின் ஐெகநாத் புதுதில்லியில் இன்று பிரதமர் திரு நரேந்திரமோடியை சந்தித்து பேசினார் இந்த பேச்சுவார்த்தையின் போது பாதுகாப்டு ஸ்திரத்தன்மை வளம் ஆகியவற்றுடன் கூடிய மொரிஷியஸை கட்டமைப்பதற்கு அந்நாட்டு மக்களுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்று பிரதமர் கூறினார் மொரிஷியசில் இந்தியாவின் ஆதரவுடன் மெட்ரோ ரயில் மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருவதற்கு அந்நாட்டு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார் துறைகளிலும் வளர்ச்சியை தரிதப்படுத்தவும் இந்தியாவுடனான அனைத்து நட்புறவை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்காக இந்தியா அளித்துவரும் ஆதரவுக்கு அந்நாட்டு பிரதம் திரு ஜெகநாத் நன்றி தெரிவித்துக் கொண்டார்

இதைபொட்டி நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்

நரேந்திர மோடி மக்களவைத் தலைவர் திரு ஒம் பிர்லா முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் மத்திய சமூகநீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு தாவர்சந்த் கெலாட் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அம்பேத்கர் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் புதுதில்லியில் உள்ள பிஜேபி தலைமை அலுவலகத்தில் அம்பேத்கின் திருவுருவப் படத்திற்கு அக்கட்சியின் செயல் தலைவர் திரு

நட்டா மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பின்னா் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவா் அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்கியதில் பெரும் பங்காற்றிய டாக்டர்

நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு முடிவு செய்ததாக தெரிவித்தார் மத்திய மாநில அரசு அலுவலகங்களில் அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது சென்னை வானொலி நிலையத்தில் இயக்குனர் துணைத்தலைமை திரு ராஜேந்திரன் மற்றும் ஊழியர்கள் அம்பேத்கர் படத்திற்கு மார் தூவி மரியாதை செலுத்தினர்

இதுதொடர்பாக திமுக சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி திரு பாப்டே நீதிபதிகள் குரியகாந்த் திரு கவாய் ஆகியோர் கொண்ட பெஞ்ச் தமிழக அரசு ஆலோசனையை ஏற்று இம்முடிவு திரு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது புதிய மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்களில் உள்ளாட்சித் தேர்தல் நடத்துவதற்கு எந்த தடையும் இல்லையென்று குறிப்பிட்ட நீதிபதிகள் நான்கு மாதத்திற்குள் புதிய மாவட்டங்களில் தொகுதி மறு சீரமைப்பு உள்ளிட்ட பணிகளை நிறைவு செய்ய வேண்டும் என்றும் பெண்கள் மற்றும் எஸ்சி எஸ்டி வகுப்பு பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை சட்டப்பூர்வமாக இறுதி செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர்

குண்டு எறிதலில் இந்தியாவின் தஹிந்தர் பால் சிங் தங்கம் வென்றார்

ஆடவா் மற்றும் மகளில் டேபிள் டென்னிஸ் போட்டிகளில் இந்தியா தங்கம் மற்றும் வெள்ளிப்பதக்கங்களை வென்றது

முன்னதாக டாஸ் வெள்ற இந்தியா முதலில் பந்துவீச தீர்மானித்தது